புனேயில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிமல் ஜலான் குழுவின் பரிந்துரைகள் குறித்து தற்போது கேள்வி எழுப்பப்படுவது கவலையளிக்கிறது என்று தெரிவித்தார் சிறுதொழில்களாக இருந்தாலும் பெருந்தொழில்களாக இருந்தாலும் அனைத்து தொழில் முனைவோரும் தங்கள் தொழிலை எந்தவித கவலைபும் இன்றி மேற்கொள்ளவேண்டும் என அரசு விரும்புவதாக அவர் தெரிவித்தார் தொழில்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதால் வரி நிர்வாகிகள் அவற்றை ஊக்குவிப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஜி எஸ் டி வரிவிதிப்பு குறித்து வரி செலுத்தவோருடன் விவாதிக்க அரசு தபாராக உள்ளது என்று அமைச்சர் கூறினார் பெண்களின் ககாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் மலிவு விலை மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் சானிடரி நாப்கின் விலை இரண்டரை ருபாயிலிருந்து ஒரு ருபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மத்திய உரம் மற்றும் ரசாயணத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார் நாடு முழுவதும் பெண் குழந்தைகளும் குறைந்தவிவையில் இவற்றை பெறுவதை மத்திய அரசு உறுதிசெய்துள்ளது என்று அவர் கூறினார்

நிலப்பரப்புகள் பாலைவனமாவதை தடுக்கும் ஐநாவின் நடவடிக்கைகள் தொடர்பான மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்தவுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார் என அவர் தெரிவித்தார் சீனாவிடமிருந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் இந்தியா அடுத்த இரண்டாண்டுகளுக்கு இந்த அமைப்பின் தலைவராக இருக்கும் நிலப்பரப்பின் வளம் குறைவதையும் பாலைவனமாவதையும் தடுப்பதில் இந்த மாநாடு கவனம செலுத்தும் என்றும் உலகிற்கே முன்மாதிரியாக இந்த விஷயத்தில் இந்தியா செயல்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு சமுதாய வானொலியாவது இயங்குவது உறுதி செய்யப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் காரே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய மூன்று நாள் ஏழாவது தேசிய சமுதாய வானொலி சும்மேளனத்தின் தொடக்க கூட்டத்தில் பேசிய அவர் உள்ளுர் மக்கள் தங்களை கற்றி நடைபெறும் பல்வேறு கமூக மேம்பாட்டு விஷயங்கள் குறித்து அறிந்தகொள்ள சமுதாய வானொலிகள் பயன்படும் என்று தெரிவித்தார் ஊரக பகுதிகளுக்கு என்ன தேவையோ அவற்றை கொண்டுசேர்ப்பதில் சமுதாய வானொலிகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த சும்மேளனத்தில் நாடு முழுவதிலுமிருந்து சமுதாய வானொலிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டுள்ளனர் நீடித்த வளர்ச்சி இலக்கை அடைய பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் தங்களது அனுபவங்கள் குறித்தும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கவுள்ளனர் மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திருப்பிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அருண்ஜேட்லியின் துணைவி சங்கீதா ஜேட்லி மற்றும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பிரதமர் தமது அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டார் பிரதமருடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் சென்றிருந்தார் சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் குழு இன்று காஷ்மீர் சென்றடைந்தது காஷ்மீரில் இரண்டு நாட்கள் தங்கியிருக்கும் அந்த குழு மத்தியஅரசின் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பகுதிகளை கண்டறியும்

ஜம்முகஷ்மீர் லடாக்கில் பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் திறன்மேம்பாட்டு மையங்களை திறப்பது மருத்துவமனைகள் உள்ளிட்ட இதர மக்கள் பலன்பெறும் இடங்களை இயக்குவது ஆகிய விஷயங்களில் இந்த குழு கவனம் செலுத்தும் ஜம்முகஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையாள பரிந்துரைகள் அடங்கிய விரிவான அறிக்கையை இந்த குழு தாக்கல் செய்யும்

இந்த விஷயத்தில் சில தற்காலிக பிரச்சினைகள் உள்ளபோதிலும் இது நாட்டிற்கு நல்லது என்று அவர் கூறினார் ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தை அமலாக்கத்துறை கைது செய்ய உச்சநீதிமன்றம் நாளை வரை தடை விதித்துள்ளது முன்ஜாமீன் கோரி திரு சிதம்பரம் தாக்கல் செய்த மனு உட்பட இரண்டு மனுக்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நாளை பதிலளிக்க இருப்பதால் இந்த தடை நீடிக்கிறது நீதிபதிகள் திருமதி ஆர் பானுமதி திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோரைக்கொண்ட அமர்வு முன்பு இந்த மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெற்றது அப்போது திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜான மூத்த வழக்கறிஞர் திரு கபில்சிபல் திரு சிதம்பரத்தை விசாரித்தபோது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றிய விவரங்களை அளிக்க உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா இந்த மனுவுக்கு நாளைய தமது வாதத்தின்போது பதிலளிப்பதாக தெரிவித்தார்

முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவா்கள் மற்றும் மருத்துவப் பணியாளா்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னா் சா்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்றை முதலமைச்சர் கையெழுத்திடுகிறார் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார்

அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றம் மீண்டும் இதுபோல நடந்துகொள்ளக் கூடாது என எச்சரித்து விடுதலை செய்தது

அவர் ஆஜராக தவறினால் படகு நாட்டுடமையாக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் அடுத்தவாரம் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சல்லாந்தில் நடைபெற்ற உலக் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த பி வி சிந்து இன்று புதுகில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதுகுறித்து பிரதமர் தமது டிவிட்டர் பதிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று தங்கப்பதக்கத்தை நாட்டிற்கு கொண்டுவந்து புகழ் சேர்த்துள்ள பி வி சிந்து இந்தியாவின் பெருமை என்று கூறியுள்ளார் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ள பிரதமர் வருங்காலத்திலும் சிந்து வெற்றிகளை குவிக்க வாழ்த்தியுள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜூஜூவையும் சிந்து சந்தித்து வாழ்த்து பெற்றார் முன்னதாக நேற்றிரவு நாடு திரும்பிய பி வி சிந்தவுக்கு விமானநிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தில்லியில் உள்ள பெரோஸ் ஷா கோட்லா மைதானத்திற்கு மறைந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் பெயர் குட்டப்படவுள்ளது

மேலும் மைதானத்தில் ஒரு பிரிவுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட்கோலியின் பெயர் சூட்டப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருண்ஜேட்லியின் ஆதரவு மற்றும் ஊக்குவிப்பு காரணமாக விராட்கோலி வீரேந்திரசேவாக் கவுதம் காம்பீர் ஆசிஷ் நெஹ்ரா ரிஷப்பந்த் உள்ளிட்ட பல வீரர்கள் இந்தியாவுக்கு தங்களது திறமையின் மூலம் பெருமை சேர்க்க முடிந்தது என்று தில்லி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திரு ரஜத் சர்மா கூறியிருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐ சி சி யின் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் விராட்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்